உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னிலையில் இருப்பதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா்

தினமாக கடைபிடிக்கப்படுகிறது

ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்காள வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது

ஒடிஸாவின் பூரியில் உள்ள உலகப் புகழ்பெற்ற ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயம் தரிசனத்துக்கு இன்று திறக்கப்பட்டது

இனி விரிவான செய்திகள் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னிலையில் இருக்கிறது என்றும் இந்திய விஞ்ஞாளிகள் குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறா்கள் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்திய சா்வதேச அறிவியல் விழாவில் காணொலி காட்சி மூலம் தொடக்க உரையாற்றிய பிரதமா் உலகத்தரத்திலான அறிவியல் தீர்வுகளை காண்பதற்கு போதிய தரவுகளையும் மக்களையும் தேவையையும் ஜனநாயகத்தையும் இந்தியா பெற்றிருக்கிறது என்றார் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்பில் இந்தியா வளமான பாரம்பரியத்தை பெற்றுள்ளது என்று கூறிய அவர் அறிவுத்துறை கற்றலுக்கு மிகவும் நப்பிக்கை வாய்ந்த மையமாக இந்தியாவை மாற்றும் நோக்கத்துடன் மத்திய அரசின் அனைத்து முயற்சிகளும் இருக்கின்றன என்றார் அதேசமயம் உலகத்தில் உள்ள சிறந்த திறமைகளுடன் இந்திய அறிவியல் சமூகம் பகிா்ந்து வளர்வதையும் அரசு விரும்புகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இளம் வயதிலிருந்தே அறிவியல் மனப்பான்மையை வள்ப்பதற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை உதவும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அனைவருக்கும் பயன்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தினார் விஞ்ஞான் பாரதியுடன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகமும் புவிசாா் அமைச்சகமும் இனைந்து நடத்தும் இந்த நான்கு நாள் விழாவின் நோக்கம் சமுகத்தில் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதாகும் அறிவியலுடன் பொதுமக்களை ஈடுபடுத்துவது அறிவியலை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அறிவியல் தொழில்நட்பம் பொறியியல் கணிதம் ஆகியவை எல்வாறு உதவுகின்றன என்பது இந்த விழாவின் நோக்கமாகும் மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் நாளை காலை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற உள்ளார்

நாளை நடைபெறும் நூற்றாண்டு விழாவில் மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெக்திப் தங்கார் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஆகியோரும் பங்கேற்கின்றனர்

ஐந்தாவது பிரதமரான அவரது பிறந்த நாள் விவசாயிகள் தினமாகவும் நாட்டின் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டிருக்கும் செய்தியில் சரண்சிய் கிராமங்களின் முன்னேற்றத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட்ட அவர் தமது ஆட்சிக்காலத்தின்போது விவசாயிகளுக்கு பயன்தரும் பல கொள்கைகளை தொடங்கி செயல்படுத்தியவர் என்றும் கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமள் திரு நரேந்திரமோடி பாதிப்படைவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்றும் கூறியுள்ளார் நாட்டின் மிகவும் மதிக்கத்தக்க விவசாய தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர் முன்னாள் பிரதம் சரண்சிங் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி அவர்களின் நலனுக்காக பாடுபட்ட சௌத்திரி சரண்சிங்கின் பங்களிப்பை நாடு எப்போதும் நினைவில் கொண்டிருக்கும் என்றும் திரு ராஜ்நாத்சிங் குறிப்பிட்டுள்ளார்

விமானப்படையின் லெப்டினென்ட் ஒருவருக்கு உதவியாளராக இருந்த கிராமவாசிக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் பொங்கல் பண்டிகையையொட்டி நடத்தப்படும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி ஜல்லிக்கட்டு

பார்வையாளர்களாக பங்கேற்கும் அனைவரும் கட்டாயம் முககவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமென்றும் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது ஒடிஸாவின் பூரியில் உள்ள உலகப் புகழ்பெற்ற ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயம் திசனத்துக்கு இன்று திறக்கப்பட்டது

பின்னா் அடுத்த மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பிற பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கோவிலில் அமைதிக்கப்படுவார்கள் புத்தாண்டு பிறப்பதை அடுத்து ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் பக்தர்கள் நெரிசல் அதிகம் இருக்கும் என்பதால் கோவில் மூடப்பட்டிருக்கும் என்று எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

அதிக பாதிப்பு உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடுவதில் இதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுககாதாரத்துறை கூறியுள்ளது சுகாதார பணியாளர்கள் அத்தியாவசியமான சேவைகளில் ஈடுபட்டிருப்போர் முதல் பிரிவினராக இருப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு மதன்வால் ச்மா இன்று அதிகாலை காலமானாா்

மதன்லால் சா்மா மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது